வரும் நிதியாண்டில் உள்நாட்டு மொத்த உற்பத்தி வளர்ச்சி பத்து புள்ளி ஐந்து சதவீதமாக கணிக்கப்பட்டுள்ளது இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கொள்கை ஆய்வுக்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய வங்கியின் கவர்னர் திரு சக்திகாந்த் தாஸ் இதனை தெரிவித்தார் ரெப்போ விகிதம் நான்கு சதவீதமாகவே தொடரும் என்றும் அவர் கூறினார் இந்த நிதியாண்டின் முதல் காலாண்டுக்கான நகர்வோர் விலை குறியீட்டு பணவீக்க விகிதம் ஐந்து புள்ளி இரண்டு சதவீதமாக மதிப்பிடப்பட்டுள்ளது